வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

வாக்குகள் பதிவாகி உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன

தொடங்கியது

தொடங்க உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்ச் திரு ராஜ்யவர்தன்சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார்

மலேசியாவை வென்றது

வலுவான நிலையில் உள்ளது விரிவான செய்திகள் நாட்டில் ஊழலுக்கு எதிராக பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிஜேபி அளித்த தேர்தல் வாக்குறதியை பிரதம் திரு நரேந்திர மோடி முழுமையாக செயல்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை விரைந்து செயல்படுத்தி வருவதாக திரு உசேன் கூறினார் வங்கிக் கடனை திரும்பச் செலுத்தாமல் லண்டன் தப்பிச் சென்ற தொழிலதிபா் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு திரும்பக் கொண்டுவருவது தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அந்நாட்டு நீதிமன்றத்தில் நாளை அறிவிக்கப்படவுள்ளது இதையடுத்து விஜய் மல்லையா நாளை நீதிமன்றத்தில் ஆஜராகிறார்

நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் குமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடுவும் நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

குளிர்காலக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்களும் நாளை புதுதில்லியில் கூடி ஆவோசனை நடத்தவுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் திருமதி சோனியாகாந்தியை சந்தித்து வாழ்த்துத் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மேகதாது அணைப் பிரச்சினைக் குறித்தும் திரு ஸ்டாலின் விவாதித்ததாக திமுகவின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது அஸ்ஸாமில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட பஞ்சாயத்துத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்றது

பிஜேபி காங்கிரஸ் அஸ்ஸாம் கனபரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்தப் பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடுகின்றன

வாக்கு எண்ணிக்கை வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூருக்கு இன்று சென்றடைந்தார் இன்று நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் நடைபெற உள்ள மாகாராணா பிரதாப் கல்வி கவுன்சிலின் நிகழ்ச்சியில் நாளை குடியரசுத்தலைவா் கலந்துகொள்கிறாா் பின்னா் கோரக்நாத் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தும் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் உத்திரபிரதேச மாநில முதலமைச்ச் திரு போகி ஆதித்யநாத்தின் குருவான மறைந்த மகந்த் அவைத்தியநாத்துக்கும் மரியாதை செலுத்துகிறார்

இதுதொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு

உயிரிழந்த தீவிரவாதிகளை அடையாளம் கானும் பணி நடைபெற்று வருவதாக அவர் கூறினார்

குளிர்காலம் தொடங்கியதை ஒட்டி

இதுதொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வனப்பாதுகாப்பு அதிகாரி திரு

வரும் வாரங்களில் பறவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார்

கேரளாவில் உள்ள கண்ணூர் சா்வதேச விமானநிலையம் இன்று முதல் செயல்படத் தொடங்கியது இதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கேரள முதலமைச்ச் திரு பிணராயி விஜயன் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி விமான நிலைய பணிகளை முறைப்படி தொடங்கி வைத்தனா் பின்னர் அபுதாபிக்கு செல்லும் ஏர்இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான போக்குவரத்து சேவையை அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர்

ஒடிசா மாநிலம் தென்கானலில் உள்ள காப்பகத்தில் நிகழ்ந்த பாலியல் வன்முறைச் சுப்பவங்களில் தொடர்புடையவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திருமதி மேனகா காந்தி தெரிவித்துள்ளார் டாமனில் இன்று எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர் இந்த பாலியல் வன்முறைச் சுப்பவம் வெட்கக்கேடான செயல் என்று குறிப்பிட்டார் மேகதாதவில் அணைக் கட்டக்கூடாது என்பதே பிஜேபியின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் ஈரோடு அருகே செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கஜ புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பார்வையிடுவார் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார்

இதளையடுத்து தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்கும் வகையில் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

ஃபிரான்சில் எரிபொருளுக்கான வரி உபர்வை எதிர்த்து நடைபெற்று வரும் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை பேச்சவார்தைக்கு வருமாறு அந்நாட்டு பிரதமர் திரு

இந்தப் பேச்சுவார்த்தையின்போது ளிபொருள் வரி உயர்வால் மக்களின் மீதான சுமை அதிகரித்து வருவது குறித்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என அந்நாட்டுப் பிரதமா் உறுதியளித்துள்ளார் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது

இதுதொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு

சா்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் திறன்வாய்ந்த விளையாட்டு வீரர்களை கண்டறிவதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகத் தெரிவித்தாா்

நெதர்வாந்து பாகிஸ்தான்இடையேயானமற்றொரு ஆட்டம் தற்போது நடைபெற்றுவருகிறது